வணக்கம் ஆல்இண்டியாரேடியோ புதுச்சேரி

நிதின்கட்கரி சுற்றுசூழல் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் வாகனங்கள் மற்றும் சுற்றுச்சூழலை மாசுப்படுத்தும் வாகனங்களை கழிப்பதற்கான வாகன கழிவு கொள்கையை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத் துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி மக்களவையில் இன்று அறிவித்தார் தொடர்ந்து அவையில் பேசிய அமைச்சர் வாகன புகையில் இருந்து ஏற்படும் மாசுகளின் அளவை குறைத்து ஆட்டோமொபைல் துறையில் புதிய பரிமாணத்தை இந்த கொள்கை கொண்டு வரும் என்றும் அவர் மேலும் கூறினார்

துணை நிலை ஆளுனர் புதுச்சேரி துணை நிலை ஆளுனர் டாக்டர் தமிழிசை சவுந்தராஜன் பழைய துறைமுகத்தை மூத்த அதிகாரிகளுடன் சென்று இன்று ஆய்வு செய்தார் சுற்றுலாவை மேம்படுத்தும் பொருட்டு பொலிவுறு நகரத்தின் திட்டப்படி மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஸ்மார்ட் சிட்டி தலைமை நிர்வாக அதிகாரி திரு அருண் விளக்கி கூறினார் அப்போது சுற்றுலா பயணிகளுக்கு தங்கும் விடுதிகள் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள் அடங்கிய கடற்கரை விளையாட்டுகள் உட்பட அனைத்து வசதிகளையும் உருவாக்க வேண்டும் என்று டாக்டர் தமிழிசை சவுந்தராஜன் கேட்டுக்கொண்டார் மேலும் புதுச்சேரிக்கு வருவாயை பெருக்கிடும் வகையில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மனு தாக்கல் மாகே மண்டலத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஸ்ரீ ரமேஷன் பரம்பத் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தார் மேலும் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட திரு கங்காதரன் என்பவரும் மனு தாக்கல் செய்துள்ளார்

காரைக்கால் தெற்கு தொகுதியில் திரு முருகையா ராஜேந்திரன் வடக்கு தொகுதியில் திரு வெங்கடேஷ் நெடுங்காடு தொகுதியில் டாக்டர் விக்னேஷ்வரன் நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் திரு ராஜகணபதி ஆகியோர் சுயேட்சை வேட்பாளர்களாக போட்டியிட இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தனர் மேலும் திருநள்ளாறு தொகுதியில் திரு சிக்கந்தர்பாட்ஷா நாம் தமிழர் கட்சி சார்பிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் திரு தர்பாரேண்யம் என்பவரும் வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளனர் நாம் தமிழர் கட்சி சார்பில் காரைக்கால் வடக்கு தொகுதியில் திருமதி அனுசுயாவும் நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் திரு பாலதண்டாயுதபாணியும் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தனர் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுர்பிர் சிங் இன்று வாக்குச்சாவடி ஏற்பாடுகள் மற்றும் வாக்குப்பெட்டிகள் பாதுகாப்பு அறைகளை ஆய்வு செய்தார் அப்போது புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி திருமதி பூர்வாகர்க் சட்டம் ஒழுங்கு சீனியர் எஸ் பி திருமதி பிரதிக்ஷா கொடரா மற்றும் தேர்தல் துறை தொடர்பான அலுவலர்கள் உடனிருந்தனர் புதுச்சேரி தேர்தல் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை அரசியல் கட்சிகள் அறிவித்துள்ள நிலையில் பிரச்சாரம் சூடு பிடிக்க தொடங்கி உள்ளது

காரில் இருந்தவர் முறையான ஆவணங்களை காட்டாததால் பணத்தை பறிமுதல் செய்து அதை தேர்தல் துறையிடம் ஒப்படைத்தனர்

அவற்றையும் பறிமுதல் செய்த அதிகாரிகள் தேர்தல் துறையிடம் ஒப்படைத்தனர்

இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரி மக்களின் அடிப்படை தேவைகளை கருத்தில் கொண்டு

அதன்படி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் வெங்கடேசன் அரியாங்குப்பத்தில் சிவராமன் மங்கலம் தொகுதியில் மதியழகன் தட்டாஞ்சாவடியில் கதிர்வேல் லாஸ்பேட்டையில் நரசிம்மன் மணவெளியில் கணபதி இந்திராநகரில் வடிவேல் ஊசுடு தொகுதியில் கலியபெருமாள் திருபுவனை தொகுதியில் சாண்டில்யன் ஆகியோர் போட்டியிட போவதாக பாமக அமைப்பாளர் திரு தன்ராஜ் தெரிவித்துள்ளார்

மங்கலம் தொகுதியில் சுப்பிரமணி பாகூர் தொகுதியில் தினேஷ் மண்ணாடிப்பட்டில் கோபாலகிருஷ்ணன் ஊசுடு தொகுதியில் சங்கர் மணவெளியில் சுந்தராம்பாள் முத்தியால்பேட்டை தொகுதியில் சரவணன் ஆகியோர் போட்டியிட போவதாக மக்கள் நீதி மய்யம் அறிவித்துள்ளது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் காலாப்பட்டு தொகுதியில் கலியமூர்ததியும் காரைக்கால் தெற்கு தொகுதியில் முகமது சித்திக் கும் போட்டியிடுவார்கள் என்று அக்கட்சியின் தலைவர் திரு டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார்

மீண்டும் தலைப்புச்செய்திகள் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் வகையில் வாகன கழிவு கொள்கையை மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி மக்களவையில் அறிவித்தார்